பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார் ஜம்மு காஷ்மீர் பாதுகாப்பு மற்றும் சட்ட ஒழுங்கு குறித்து உள்துறை அமைச்சள் திரு அமித் ஷா இன்று ஆய்வு செய்தார் மராத்தா இனத்தவருக்கு அரசு பணிகள் மற்றும் கல்வியில் இடஒதுக்கீடு அளித்துள்ளது அரசியல் சுட்டப்படி சரியானது என்று மும்பை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது சென்னைய அடுத்த நெம்மேலியில் கடல்நீரை குடிநீராக்கும் திட்டப்பணிகளை முதலமைச்ச் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று தொடங்கி வைத்தாா்

இலக்கை இந்தியா நிர்ணயித்துள்ளது இனி விரிவான செய்திகள் உலகின் எந்தப் பகுதியில் இந்தியர்கள் இருந்தாலும் அவர்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் வகையில் தமது அரசு செயல்படும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார் இரண்டு நாள் பயணமாக ஜப்பான் சென்றுள்ள அவர் அந்நாட்டில் உள்ள இந்தியர்களிடையே இன்று உரையாற்றினார் அப்போது பேசிய அவர் இந்தியாவும் ஜப்பானும் நூறு ஆண்டுகளுக்கும் மேலாக நட்ப பாராட்டியுள்ளதாக கூறினார் இந்தியாவின் அனைத்து மாநிலங்களிலும் ஜப்பான் நிறுவனங்கள் முதலீடு செய்துள்ளதாக அவர் தெரிவித்தார்

கார் முதல் புல்வட் ரயில் வரை இந்தியாவும் ஜப்பானும் பல்வேறு ஒத்துழைப்புத் திட்டங்களை மேற்கொண்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் இந்தியா ஜப்பான் இடையிலான நட்புறவு வலிமையான புதிய இந்தியாவை உருவாக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டா்

இந்தக் கூட்டத்தில் ஜப்பானில் வசிக்கும் ஏராளமான இந்திய மாணவர்களும் தொழிலதிபர்களும் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர்

இந்தியாவும் ஜப்பானும் பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வது தொடர்பாக இருதலைவர்களும் ஆலோசனை நடத்தியதாக வெளியறவுத்துறை செயலர் திரு விஜய் கோகலே தெரிவித்துள்ளார் இந்தான்டு இறுதியில் இந்தியாவில் நடைபெறவுள்ள இருதரப்பு உச்சிமாநாட்டில் கலந்து கொள்வதற்கு ஜப்பான் பிரதமர் திரு அபே ஆவலாக இருப்பதாக அவர் கூறினார்

ரவீஷ்குமா் ஆசியாள் நாடுகளுடன் தனித்தனியாக தனது கருத்துக்களை பகிா்ந்துகொள்ள இந்தியா ஆர்வம் கொண்டுள்ளதாக தெரிவித்தார் இந்தோ பசிபிக் தொலைநோக்கு பார்வை குறித்து தெள்கிழக்காசிய ஆசிய நாடுகள் கூட்டமைப்பும் அதிகாரப்பூர்வமாக தனது கருத்தை வெளியிட்டுள்ளது ஆசிய பசிபிக் மற்றும் இந்திய பெருங்கடல் மண்டலம் பூலோக ரீதியாக இணைந்துள்ளதால் இப்பகுதியில் அமைந்துள்ள நாடுகள் பாதுகாப்பு உள்ளிட்ட முக்கியமான விஷயங்களில் இணைந்து செயல்படுவது அவசியம் என்றும் தென்கிழக்காசிய நாடுகள் கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது இரு மண்டலங்களிலும் உள்ள நாடுகள் பரஸ்பரம் இருதரப்பு பேச்சுவார்தைகளுக்கு முக்கியத்துவம் அளித்து ஒத்துழைப்பை மேம்படுத்த வேண்டும் என்றும் ஒட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சிக்கான திட்டங்களை செயல்படுத்துவது குறித்து ஆலோசிக்க வேண்டும் என்றும் அந்த கூட்டமைப்பு தெிவித்துள்ளது பருவநிலை மாற்றம் தொடர்பாக எழும் பிரச்சினைகளுக்குத் தீர்வு காண்பதில் இந்தியா தனது நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கும் என்று மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவ்டேகர் தெரிவித்துள்ளார் மாநிலங்களவையில் இன்று இதுதொடர்பாக எழுப்பப்பட்ட கவனார்ப்பு தீர்மானத்திற்கு பதிலளித்து பேசிய அமைச்ச் இப்பிரச்சினையில் வளர்ந்த நாடுகளின் நிர்பந்தத்திற்கு உட்பட்டு இந்தியா செயல்படாது என்றும் தெளிவுபடுத்தினர்

பருவநிலை மாறுபாடுகளால் ஏற்படும் பிரச்சினைகளையும் அவற்றை எதிர்ககொள்ள இந்தியா எடுத்துவரும் பல்வேறு நடவடிக்கைகளையும் அவர் பட்டியலிட்டார்

பிரகாஷ் ஜவ்டேகர் கூறினார் புதுப்பிக்கத்தக்க ளிசக்தி ஆதாரங்களை மேம்படுத்துவது எரிசக்தியை சேதமின்றி முழுமையாக பயன்படுத்துவது உள்ளிட்ட திட்டங்களை அரசு செயல்படுத்தியுள்ளதாகவும் அமைச்ச் கூறினார் கிமப்பொருட்களால் ஏற்படும் காற்று மாசுபாட்டைக் குறைக்க கழிவுப்பொருள் மேலாண்மை விதிமுறைகள் உருவாக்கப்பட்டு கண்டிப்புடன் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் இந்தியா தொன்றுதொட்டு இயற்கை சார்ந்த வாழ்க்கை முறையை கடைபிடித்து வருவதால் பருவநிலை மாறுபாடுகளுக்கு இந்தியா எப்போதுமே ஒரு காரணமாக அமைந்ததில்லை என்றும் திரு பிரகாஷ் ஜவ்டேகர் தெரிவித்துள்ளார்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 அமித்ஷா இன்று அம்மாநில தலைநகர் ஸ்ரீநகரில் உயர்மட்ட ஆலோசனை மேற்கொண்டார் இக்கூட்டத்தில் ஜம்மு காஷ்மீர் ஆளுநர் திரு சத்யபால் மாலிக் உள்துறை செயலர் திரு ராஜூவ் கவுபா அரசு நிா்வாக அதிகாரிகள் பாதுகாப்பு மற்றும் புலனாய்வு அமைப்புகளின் உயரதிகாரிகளும் கலந்துகொண்டனர் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயகக் கூட்டணி அரசு தொடர்ந்து இரண்டாவது முறையாக மத்தியில் ஆட்சிப் பொறுப்பேற்றபின் உள்துறை அமைச்சராக பதவியேற்றுள்ள திரு அமித்ஷா ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திற்கு செல்வது இது முதன்முறையாகும்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

மராத்தா இனத்தவருக்கு அரசு பணிகள் மற்றும் கல்வியில் இடஒதுக்கீடு அளித்துள்ளது அரசியல் சுட்டப்படி சரியானது என்று மும்பை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது

சமூக மற்றும் கல்வி ரீதியாக பின்தங்கியோர் என்ற பிரிவை ஏற்படுத்துவதற்கு மாநில அரசு சுட்டத்தை நிறைவேற்றலாம் என்று உயர்நீதிமன்ற பெஞ்ச் ஆலோசனை வழங்கியுள்ளது தமிழகத்தில் குடிநீர் பற்றாக்குறையைக் களைவதற்காக கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் சென்னையை அடுத்த நெம்மேலியில் கடல் நீரரக் குடிநீராக்கும் நிலையத்திற்கான பணிகளை இன்று தொடங்கி வைத்த பின் செய்தியாளர்களிடையே அவர் பேசினார்

புதிதாக கட்டப்படும் பெரிய அளவிவான அடுக்குமாடி குடியிருப்புகள் மற்றும் தொழில் நிறுவனங்களுக்கு மறு குத்திகிப்பு முறையில் நீரை பயன்படுத்தும் வசதி இருந்தால் மட்டுமே அனுமதி வழங்கப்படும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார்

நாடு முழுவதும் ஒரே ரேஷன் காா்டு கொண்டுவரும் திட்டம் குறித்து மத்திய அரசு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாக மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு ராம்விலாஸ் பாஸ்வாள் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் இன்று மாநில உனவுத்துறை செயலர்கள் மாநாட்டில் உரையாற்றிய அவர் நாட்டின் ஒரு பகுதியிலிருந்து மற்றொரு பகுதிக்கு குடிபெயா்ந்து செல்லும் குடும்பங்கள் எவ்வித சிரமமின்றி பொது வினியோகத் திட்டத்தில் பொருட்களைப் பெறுவதற்கு புதிய திட்டம் வழிவகுக்கும் என்றார் பொது விளியோகத் திட்டத்தில் ஒருங்கிணைந்த நிர்வாகக் கட்டமைப்பை கொண்டுவருவதன் மூலம் போலி ரேஷன் கா்டுகள் பழக்கத்திற்கு வருவதைத் தடுக்க முடியும் என்றும் திரு ராம்விளஸ் பாஸ்வாள் கூறினார்